திரு அமித்ஷா தொண்டர்களை கேட்டுக்கொண்டுள்ளார்

தலைவர் திரு சிவன் தெரிவித்துள்ளார்

விரிவான செய்திகள் ரேணுகாஜி நீர்தேக்கம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது உத்ரகாண்ட் மற்றும் இமாசலப்பிரதேச மலைப் பகுதிகளில் விவசாய தேவைக்காகவும் அப்பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் இந்த அணை கட்டப்படவுள்ளது

மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியும் இந்த மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்னர் அப்போது பேசிய திரு நிதின் கட்கரி இமாசலப்பிரதேசும் உத்தரகாண்ட் மாநிலங்களின் குடிநீர் மற்றும் பாசன தேவையை ரேனுகாஜி திட்டம் பூர்த்தி செய்யும் என்றும் மாநிலங்களுக்கு இடையிலான நீர் பகிர்வு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்றும் தெரிவித்தார்

புதுதில்லியில் நடைபெறும் பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டத்தில் இன்று பேசிய அவர் எதிர்க்கட்சிகள் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியைப் பிடிக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையிலேயே இயங்குவதாகவும் தமது கட்சி நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதிலும் ஏழைகளின் நலனுக்காக திட்டங்களை மேற்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் பிஜேபி கொள்கைகளின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச்செல்லவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

இப்பிரச்சனைக்கு விரைந்து தீர்வுகாண காங்கிரஸ் கட்சி தடையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட பிஜேபி உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார்

நாளை நிறைவுபெறும் பிஜேபி செயற்குழுக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார் இவ்வாண்டு பொதுத்தேர்தல் வருவதைபொட்டி பிஜேபி செயற்குழுக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

குப்பமேளா யாத்திரிகா்களுக்கான அக்ஷய்வத் தா்ஷனையுடம் அவர் திறந்து வைத்தார் கோட்டையின் உட்பகுதியில் சரஸ்வதி கூப் என்ற பகுதியில் சரஸ்வதி தேவியின் சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார்

மத்திய புலனாய்வு அமைப்பின் தலைவர் திரு அலோக் வர்மா அரசுப்பணியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்குப் பிள்ளர் பணியில் சேர்ந்த அவர் நேற்று பணியிட மாற்றம் செய்யப்பட்டார்

இந்த உத்தரவுகள் அனைத்தையும் தற்போதைய இயக்குனர் திரு நாகேஸ்வர ராவ் ரத்து செய்தார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த மாநாட்டின் முதல் நாள் இளைஞர்களுக்காக ஒகுக்கப்படும் என்றார் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் சொந்த மண்ணில் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் வெளிநாடுவாழ் இந்தியர்களில் பிரபலமானவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற உள்ளதாக அவர் கூறினார்

ஏழு நாட்கள் விண்வெளியில் அவர்கள் பயணம் செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் ஏப்ரல் மாதத்தில் சந்த்ரயான் இரண்டு செப்டம்பர் மாதத்தில் ஜிசாட் இருபது செயற்கைக் கோளும் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

சிவன் கூறினார் பாகிஸ்தான் இரட்டை நிலையை கடைபிடிப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது இருதரப்பு உறவுகளில் அண்டை நாடான இந்தியாவுடன் உள்ள பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை நடத்த எப்போதும் தயார் நிலையில் உள்ளதாக பாகிஸ்தான் கூறிவந்தாலும் மற்றொருபுறம் தீவிரவாதி ஹபீஸ் சையத்துடன் அந்நாட்டு அமைச்சர்கள் சந்தித்து பேசி வருவதாக இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் பல்வேறு சர்வதேச பயங்கரவாத அமைப்புகள் பாகிஸ்தான் அரசின் உதவியயும் ஆதரவையும் பெற்றுவருவதாக கூறினார் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் முதலில் தீவிரவாத அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் தீவிரவாத செயல்களுக்கு நிதியுதவி அளிப்பது போன்ற மோசமான நடவடிக்கைகளை கைவிடவேண்டும் என்றும் கூறினார் ஏர்செல் மாக்ஸிஸ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் மற்றும் அவரது மகன் திரு கார்தி சிதம்பரத்தை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதிவரை கைது செய்ய முடியாது என்று தில்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது அமலாக்கத்துறையும் மத்திய புலனாய்வு துறையும் இணைந்து தாக்கல் செய்துள்ள மனுக்களை விசாரித்த சிபிஐ சிறப்பு நீதிபதி ஒ பி சைனி இந்த வழக்கின் அடுத்த விசாரணை பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடடபெறும் என்றார்

சென்னை கோயம்பேட்டில் சிறப்பு பேருந்துகளுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு அறைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று திறந்துவைத்தார்

பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் மாதவரம் தாம்பரம் பூவிருந்தவல்லி கோயம்பேடு மற்றும் கே கே நகர் பேருந்து நிலையங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அவர் கூறினார்

கேலோ இந்தியா விளையாட்டுகளில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடர் சிட்னியில் நாளை தொடங்குகிறது இந்தப் போட்டி இந்திய நேரப்படி காலை ஏழு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு தொடங்கும்